பெருவிழாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார் தமிழக சட்டப்பேரவைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

ஆகியோர் வேட்புமன தாக்கல் செய்தனர்

தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார்

அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சபா்மதி ஆஸ்ரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரையை குறிக்கும் வகையிலான பாத யாத்திரையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்திக்கு மலரஞ்சலி செலுத்திய பிரதமா் வருகையாளா் புத்தகத்திலும் தமது கருத்துக்களை பதிவு செய்து கையெழுத்திட்டார்

தமிழகத்தில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையிலான பாத யாத்திரை தொடங்கியது

வேலூர் கோட்டை எதிரில் அமைந்துள்ள சிப்பாய் புரட்சி நினைவு துணில் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சுதந்திர அமிர்த விழாவை ஒட்டி நடைபெற்ற விடுதலை வேள்வியில் தமிழகத்தின் பங்கு என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கை துணைவேந்தர் பேராசிரியர் குழந்தைவேல் தொடங்கிவைத்தார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலர் தங்களது மனுக்களை தாக்கல் செய்தனர் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் போடிநாயக்கலுர் தொகுதியில் மலு தாக்கல் செய்தார் திண்டுக்கல்லில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசனும் கடலூரில் திரு ளம் சி சம்பத்தும் தங்களது வேட்புமலுக்களை தாக்கல் செய்தனர்

மலுதாக்கல் செய்ய வரும் வேட்பாளருடன் இரன்டுபேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் அறிவறுத்தியுள்ளது

கொளத்தூரில் திரு மு க ஸ்டாலின் போட்டியிடுகிறார் காட்பாடி திரு துரைமுருகன் திருவண்ணாமலை திரு ஏ வ வேலு கரூர் திரு செந்தில் பாலாஜி திருச்சி மேற்கு திரு கே என் நேரு மதுரை மத்திய தொகுதி திரு பழனிவேல் தியாகராஜன் திருச்செந்தூர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் திரு ஆஸ்டின் உள்ளிட்டோர் திமுக சார்பில் போட்டியிடவுள்ளனர் அஇஅதிமுக கூட்டணியில் த மா கா சார்பில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது லால்குடியில் திரு தர்மராஜ் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திரு யுவராஜா உள்ளிட்டோரும் போட்டியிடவுள்ளதாக அக்கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார்

எமது செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த இமையம் பெண்கள் சந்தித்து வரும் சமூக பிரச்சினைகள் மன அழுத்தம் போன்றவற்றை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நாவலை தாம் எழுதியதாக தெரிவித்தார்

தேனி மாவட்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரம்மாண்ட பலூன்களை மாவட்ட ஆட்சியர் திரு கிருஷ்ணன் வானில் பறக்கவிட்டார் பெரம்பலூரில் வாக்காளர் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வெங்கட பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதை அடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பணிகளை பார்வையிட்டனர் சிவகங்கையில் நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு ஆறு இடங்களில் வேட்புமலு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதனன் ரெட்டி தெரிவித்துள்ளார்

துத்துக்குடி மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களில் இதுவரை பெயர் சேர்க்காதவர்கள் மற்றும் விடுபட்டவர்கள் பதிவு செய்துகொண்டு இணையதள வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றக்கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது லக்ளோவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித்தொடர் இன்று தொடங்குகிறது